உரை நிகழ்ச்சி இன்று அகில இந்திய வானொலியில் ஒலிப்பரப்பாகிறது

மருந்து விநியோகஸ்தளர்கள் மீது மகாராஷ்டிரா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்

நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது

பேட்மின்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிபோட்டியில் பி வி சிந்து சாய்னா நேவால் இன்று விளையாடுகின்றனர்

பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கம் சென்னை வானொலி நிலையத்தின் முதல் அலைவரிசையில் ஒலிபரப்பாகும்

பிரதமரின் இந்த உரை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் தொலைகாட்சியிலும் ஒலிபரப்பாகும் பிரதமா் அலுவலகம் தகவல் ஓலிப்பரப்பு அமைச்சகம் அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் ஆகியவற்றின் யூ டியூப் இணையதளத்திலும் இந்நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உள்ளது

மேக் இன் இந்தியா திட்டத்தை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் பாதுகாப்பு துறையில் புதிய செயல்திட்டம் முதன் முறையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது

ஐ ஆர் சி பி சி ஒட்டல்கள் ஒதுக்கீட்டில் கருப்பு பணம் மாற்றப்பட்ட வழக்கில் ஆர் ஜெ டி தலைவர் திரு வாலு பிரசாத் அவரது மனைவி திருமதி ராப்ரி தேவி மற்றும் சிலரை குற்றவாலிகளாக குற்றப்பத்திரிகைகளில் சோத்து சம்மள் உத்தரவு பிறப்பிக்க போதுமான தடையங்கள் இருப்பதாக தில்லி நீதிமன்றத்தில் அமலாக்க இயக்ககம் தெரிவித்துள்ளது

திரு வாலு பிரசாதும் ஐ ஆர் பி சி அதிகாரிகளும் பூரி ராஞ்சி ஆகிய இடங்களில் உள்ள ரயில்வே ஒட்டல்களில் குத்தகைக்கு விடும் விஷயத்தில் தமது அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தினாா்கள் என்று அமலாக்க இயக்ககத்தின் அரசு வழக்கறிஞர் திரு அதுல் திரிபாதி நீதிமன்றத்தில் தெரிவித்தாா்

இந்த வழக்கில் சில காலம் முன்னதாக சி பி ஐ யும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது என்பது குறிப்பிடதக்கது தில்லி அரசின் தலைமை செயலாளா் தாக்கப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் குற்றப்பத்திரிகை தகவல்களை ஊடகங்களுடன் பகிா்ந்து கொள்ள தடைவிதிக்க வேண்டும் என்று கோரி தில்லி முதலமைச்சா் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை தில்வி நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது

அமைதியை உறுதி செய்வதற்கு வலிமை மூலமாக மட்டுமே இயலும் என்றும் ஒருவேளை இந்தியா சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் கூறிய அவர் நமது வெளிநாட்டு கொள்கை வரலாற்றில் டோக்லாம் மோதல் மிக முக்கியமான நிகழ்வு என்று குறிப்பிட்டார் அவர் இதளை அடுத்து சீனாவுடனான நமது உறவுகளும் பெரிதும் முன்னேறியிருப்பதாக கூறினார் ஜம்மு காஷ்மீரில் ஆண்டு அமர்நாத் யாத்திரை இன்று ரக்ஷா பந்தன் விழாவுடன் நிறைவடைகிறது

யாத்திரை முடிவடையும் தருணத்தில் அது நடைபெற்ற பகுதிகளில் யாத்திரிக்கள் விட்டுச்சென்ற குப்பை கூளம் பாட்டில்கள் ஆகியவற்றை அகற்றி தூய்மையை பராமரிக்கும் பணிகள் ஏற்களவே தொடங்கிவிட்டன ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகருக்கு வெளியே வாஸ்ட்ஜான் என்ற இடத்தில் உள்ள புறவழி சாலை பகுதியில் பயங்கரவாதிகள் மத்திய ரிச்வ் காவல்படையின் ரோந்து குழு மீது கையெறி குண்டு வீசி தாக்கினார்கள் நேற்று நடைபெற்ற இந்த தாக்குதலில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன

ராஜஸ்தான் அரசு கொள்முதல் செய்த மருந்துகளை விற்பனை செய்ததற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மருந்துகடைகள் மருந்து விநியோகஸ்தளர்கள் மீது மகாராஷ்டிரா காவல்துறையினா் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மத்திய பிரதேசும் மேற்கு வங்கம் குஜராத் மற்றும் மும்பை தானே பகுதிகளை சேர்ந்த மருந்து கடைக்காரா்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரி தெரிவித்தாா் உயிரி தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்று மகாராஷ்டிரா உணவு மருந்து நிர்வாக அமைப்பிடம் சென்ற மாதம் புகாா் அளித்ததாக அந்த அதிகாரி தெரிவித்தாா் இந்த புகார் மீது விசாரணை மேற்கொண்டபின் மகாராஷ்டிரா உணவு மருந்து நிர்வாகம் இந்த வழக்குகளை பதிவு செய்துள்ளது நாடு தழுவிய இந்த மோசடி வழக்கில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை மேற்கொண்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன துய்மை இந்தியா இயக்க திட்டத்தின் கீழ கோவா மாநிலம் தூய்மை நடவடிக்கைகளில் முன்னணியில் இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சகோதர சகோதரிகளிடையே நிலவும் அன்பை கொண்டாடும் ரக்ஷா பந்தன் விழா நாடெங்கும் இன்று கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தில் சகோதரிகள் வண்ணமிகு ராக்கியை சகோதரா்களின் கைகளில் கட்டி அவா்களின் நீண்ட ஆயுளுக்காக பிராத்தனை செய்வார்கள் இதற்கு பதிலாக சகோதரா்கள் சகோதரிகளை பாதுகாக்கவும் ஆதரவு அளிக்கவும் உறுதி அளித்து பரிசு வழங்குவார்கள்

இது பந்றி அவர் வெளியிட்ட டிவிட்டர் செய்தியில் பசுமை ரக்ஷா பந்தளை கொண்டாடி சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பணியில் மக்கள் ஈடுபட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்

ஆப்கானிஸ்தானில் அதிபர் அஸ்ரஃப் கனியின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஹளிஃப் அத்மார் ராஜினாமா செய்துள்ளார் இவரது ராஜினாமவை அதிபர் கனி ஏற்றுக்கொண்டிருப்பதாக அதிபரின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் அமெரிக்காவுக்கான ஆப்கானிஸ்தான் தூதர் திரு ஹம்துல்வா மோஹித் புதிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் அவர் கூறினார்

வடகொரியாவிற்கு அமெரிக்கத் தூதின் பயணத்தை அதிபர் டொனால்டு டிரம்ப் ரத்து செய்துவிட்டு வடகொரியாவின் அனு ஆயுத அகற்றுதல் பேச்சுகளில் முன்னேற்றம் ஏற்படாததிற்கு சீனா காரணம் என்று கூறியிருந்ததை அடுத்து சீனா வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றில் இதனை தெரிவித்துள்ளது கொரிய தீபகற்பத்தில் அனு ஆயுதங்களை அகற்றுவதில் சீனா தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான பங்காற்றிவருவதாக அந்த அறிக்கை கூறுகிறது ஆசிய விளையாட்டுகளில் குண்டு எறிதல் போட்டியில் இந்தியாவின் தஜிந்தர் பால் சிங் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்

இன்றைய போட்டிகளில் இந்திய தடகள வீரர் வீரங்கணைகள் அரை இறுதி மற்றும் இறுதி போட்டிகளில் பங்கேற்கின்றனர்

பேட்மின்டன் மகளிர் ஒற்றையர் போட்டியில் சாய்னா நேவால் பி வி சிந்து ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர் டேபில் டென்னிஸ் முதல் சுற்றில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் குழுக்கள் விளையாடுகின்றனர் ஆடவர் ஹேன்டுபால் போட்டியில் இந்தியா சீன தாய்பேய் முக்கிய சுற்றில் விளையாடுகிறது ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று கொரியாவுடன் மோதுகிறது